எடப்பாடி கே

பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் ஊக்குவிப்பு திட்டத்தை புதுதில்லியில் இன்று துவக்கி வைக்கிறார்

மருத்துவமனை வழிபாட்டு தலங்கள் குடிசைப்பகுதிகள் அருகே பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிக ஒலி எழுப்பும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் பட்டாசுகள் வெடிக்கும் நேரத்தை தமிழக அரசே முடிவு செய்துகொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் மக்கள் அனைவரும் விபத்தில்லா மாசில்லா தீபாவளியை கொண்டாட அரசு அழைப்பு விடுத்துள்ளது

எடப்பாடி கே

விஜயபாஸ்கர் சென்னை ராயப்பேட்டை பார்டர் தோட்டம் பகுதியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் இன்று வீடுவீடாக சென்று டெங்கு காய்ச்சல் விழிப்புணா்வு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த களஆய்வு மேற்கொண்டதோடு அங்கு நடைபெறும் மருத்துவ முகாமையும் பார்வையிட்டார்

நிலவேம்பு குடிநீர் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வழங்கப்பட்டு இயற்கையாக காய்ச்சல் குணமடைய ஊக்குவிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மட்டும் தான் சத்தணவு அமைப்பாளர் என்ற பணியிடம் உள்ளதாகவும் பிற மாநிலங்களில் இந்த பணியிடமே இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்

எனவே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சத்துணவு பணியாளர்கள் இந்த திட்டத்தின்கீழ் பயன்பெறும் லட்சக்கணக்கான குழந்தைகளின் நலனை கருத்தில்கொண்டு உடனடியாக பணிக்கு திரும்புமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார்

அன்பழகன் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மலர்விழி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

தங்கமணி இன்று அடிக்கல் நாட்டினார்

ராமதாஸ் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடத்தப்பட்டு வரும் அகழாய்வு தகவல்களை மாநில பாடத்திட்டத்தின் வரலாற்று பாடநூலில் சேர்க்க வேண்டும் என பா

நிறுவன் தலைவர் டாக்டர்

பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறு குறு நடுத்தர தொழில்நிறுவனங்கள் ஊக்குவிப்பு திட்டத்தை புதுதில்லியில் இன்றுமாலை தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் தொழில்முனைவோருக்கான கடன் திட்டங்கள் சந்தை உதவிகள் வாத்தக ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அறிவிப்புகளையும் பிரதமா் வெளியிட உள்ளார்

இதன் ஒருபகுதியாக தொழில்முனைவோருக்கான பல்வேறு மத்திய அரசின் திட்டங்கள் நிதியுதவிகள் குறித்து அமைச்சர்கள் மாவட்டந்தோறும் சென்று எடுத்துரைக்க உள்ளனர் சிறு குறு நடுத்தர தொழில்நிறுவனங்களுக்கு இந்த இணக்குவிப்பு திட்டம் உத்வேகம் அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரகாஷ் ஜவ்டேகர் மத்திய அரசின் கேந்திரீய வித்யாலயா பள்ளிகள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

வெங்கய்ய நாயுடு நம்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களில் ஆஃப்ரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளியினர் அதிகளவில் பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத்துணைத்தலைவர் திரு

போட்ஸ்வானா தலைநகர் புயடிழசழநெ ல் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடிய அவர் போட்ஸ்வானாவில் சிறு குறு நடுத்தர தொழில்நிறுவனங்களில இந்தியாவின் பங்களிப்பு அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார்